தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

மேகதாது பிரச்சினையில் காங்கிரஸ் மற்றும் திமுக இரட்டை நிலைப்பாட்டை கடைபிடித்து வருவதாக மத்திய இணை அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம்சாட்டியுள்ளார் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு முழுநேர தலைவரை நியமிக்கக்கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியில் இந்தியா இன்று கனடாவை எதிர்கொள்கிறது இந்தியாவுக்கு எதிரான முதவாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா முதல்

காலை எட்டு மணிக்கு தொடங்கிய இந்த வாக்குப்பதிவு பிற்பகல் இரண்டு மணி வரை நடைபெறும்

பூஞ்ச் மாவட்டத்திற்கு உட்பட்ட பகுதியில் பேருந்து ஒன்று நிலை தடுமாறி பள்ளத்தில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர்

அதற்கு மறுநாள் மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படும்

வாக்குப்பதிவு முடிந்தவுடன் வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவா் திருமதி சோனியாகாந்தியின் மருமகன் திரு ராபா்ட் வதேரா வுக்கு நெருங்கமான மூன்று பேரின் அலுவலகங்களில் அமலாக்கப் பிரிவினர் சோதனை நடத்தினர் பாதுகாப்பு ஒப்பந்தம் தொடர்பாக கமிஷன் பெற்று அந்த தொகையை வெளிநாடுகளில் முதலீடு செய்திருப்பதாகக் கூறி அமலாக்கப் பிரிவு இந்த சோதனையை நடத்தியுள்ளது தில்லி மற்றும் பெங்களூருவில் இந்த சோதனை நடத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

அரசியல் ரீதியாக பழிவாங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுககப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் குற்றம்சாட்டியுள்ளது இணையதள பயண ஏற்பாட்டு முகவர்களுக்கான நெறிமுறைகளை மத்திய சுற்றுவாத்துறை வெளியிடவுள்ளது சேவைகளில் எற்படும் குறைபாடுகளை களையும் நோக்கில் இந்த நெறிமுறைகள் வகுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது இம்மாத இறுதியில் இது வெளியிடப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உத்திரபிரதேசத்தில் புலன்சரில் நேரிட்ட வன்முறை சும்பவம் தொடர்பாக காவல்துறை அதிகாரி ஒருவரை அம்மாநில அரசு இடமாற்றம் செய்துள்ளது பசு பாதுகாவல் என்ற பெயரில் நடைபெற்ற வன்மறை சம்பவங்களில் இரண்டு பேர் உயிரிழந்ததை அடுத்து அம்மாநில அரசு இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது கச்சா எண்ணெய் உற்பத்தியை குறைப்பதற்கு எண்ணெய் ஏற்றுமதி நாடகளின் அமைப்பு முடிவு செய்துள்ளது வியன்னாவில் நடைபெற்ற இந்த அமைப்பின் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து குறைந்து வருவதையடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன

ஐ நா வின் தகவல் தொழில்நுட்பம் தொடர்பான அமைப்பு இதனைத் தெிவித்துள்ளது

வளரும் நாடுகளில் இணைதளத்தை பயன்படுத்துவோா் எண்ணிக்கை அதிகித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை நாடாளுமன்றத்தை கலைத்து அந்நாட்டு அதிபர் திரு மைதிரி பால சிறிசேனா பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணை நேற்றுடன் முடிவடைந்தது இவ்வழக்கின் தீர்ப்பு அடுத்தவாரம் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதிபரின் நடவடிக்கைக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடை வரும் திங்கட்கிழமை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னதாக இந்த வழக்கு விசாரணையின்போது அதிபர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரும் அந்நாட்டு தலைமை வழக்கறிஞரும் இது குறித்து விசூரணை நடத்துவதற்கு சட்டரீதியாக உச்சநீதிமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை என்று வாதிட்டனர் இதனை கருத்தில் கொண்டு மனுக்களை தள்ளுபடி செய்ய வேண்டுமென்றும் அவர்கள் கோரினர் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு முழுநேர தலைவரை நியமிக்கக்கோரி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளது மத்திய நீர்வளத்துறை ஆணையரே இதற்கு இடைக்கால தலைவராக உள்ளதால் முழுநேர தலைவரை நியமிக்க உத்தரவிடக்கோரி இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேகதாது பிரச்சினையில் திமுக மற்றும் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டினை கடைபிடித்து வருவதாக மத்திய இணை அமைச்ச் திரு பொன் ராதாகிருஷ்ணன் குற்றம்சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இப்பிரச்சினை தேவையில்லாமல் அரசியலாக்கப்பட்டு வருவதாகக் குறிப்பிட்டார் தமிழகத்தின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாதுவில் அணைக்கட்ட முடியாது என்று மத்திய நீா்வள ஆணையா் கூறியுள்ள நிலையில் இப்பிரச்சினையில் குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் சிலர் செயல்படுவதாக பிஜேபி மாநில தலைவர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் குற்றம்சாட்டியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாது பிரச்சினையில் தமிழக அரசு மேற்கொள்ளும் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளுக்கு பிஜேபி துணை நிற்கும் என்றார் மேகதாது அணைக்கட்டுவது தொடர்பாக விரிவான அறிக்கை தயார் செய்ய கர்நாடக அரசுக்கு மத்திய அரசுக்கு அனுமதி அளித்திருப்பது தமிழகத்திற்கு இழைக்கப்பட்ட துரோகமாகும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ குற்றம்சாட்டியுள்ளார் இன்று மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மேகதாதுவில் கர்நாடக அரசு அணைக்கட்டினால் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் என்றார் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தின் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும் என்று தாம் நம்புவதாகவும் திரு வைகோ கூறினார் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்ந்த போயஸ் கார்டன் இல்லத்தை நினைவிடமாக மாற்றுவது தொடர்பான கருத்துக் கேட்புக் கூட்டம் தேனாம்பேட்டையில் இன்று நடைபெற்றது நினைவிடம் அமைக்கப்படும்போது உரிய பாதுகாப்பும் தங்களுக்கு இடையூறும் இல்லாமல் இருக்க வேண்டுமென்றும் இந்த கூட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த குடியிருப்புவாசிகள் கோரிக்கை விடுத்தனா் இது தொடர்பான இரண்டாவது கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறவுள்ளது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளன டீசல் வரி உயர்வை கண்டித்து நடைபெற்று வரும் போராட்டம் காரணமாக இநத நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது போராட்டத்தின்போது வன்முறை ஏற்பட வாய்ப்புள்ளதாகக் கருதி மெட்ரோ ரயில் நிலையங்கள் வர்த்தக நிறுவனங்கள் மற்றும் ஈபில் கோபுரம் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த வாரம் நடைபெற்ற போராட்டத்தின்போது நடைபெற்ற வன்முறையை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கைகளை பிரான்ஸ் அரசு மேற்கொண்டுள்ளது இத்தாலியில் கேளிக்கை விடுதி ஒன்றில் நேரிட்ட கூட்ட நெரிகலில் சிக்கி ஆறு பேர் உயிரிழந்தனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர் இவர்களில் பத்து பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கூட்ட நெரிசலுக்கான காரணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் வெளியாகவில்லை இருப்பினும் மிளகு திரவியம் தெளிக்கப்பட்டதாகவும் இதனால் ஏற்பட்ட குழப்பத்தில் நெரிசல் ஏற்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன

வைகை ஆற்றின் குறுக்கே முல்லிப்பள்ளம் தடுப்பணையிலிருந்து கிருதுமால் நதிக்கு நீர் திறக்கக் கோரி விசாய சங்கத்தின் இன்று மதுரையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஜப்பானில் வெளிநாடுகளைச் சேர்ந்த பணியாளர்களை கூடுதலாக பணியமர்த்துவதற்கு வகை செய்யும் சட்டத்திருத்த மசோதா அந்நாட்டு மேலவையில் நிறைவேற்றப்பட்டுள்ளது

இந்த மசோதா சென்ற மாதம் கீழவையில் நிறைவேறியது பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து சரிந்து வருகிறது

வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வுப்பகுதி வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது வலுவடைந்த பின்னரே தமிழகத்திற்கான மழை வாய்ப்பு குறித்து தெரியவரும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது

புவனேஸ்வரில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது முன்னதாக மாலை ஐந்து மணிக்கு நடைபெறவுள்ள மற்றொரு போட்டியில் பெல்ஜியம் தென்னாப்பிரிக்காவை எதிர்கொள்கிறது

அஸ்வின் மற்றும் கும்ரா தலா மூன்று விக்கெட்களை வீழ்த்தினா் ஐ எஸ் எல் கால்பந்து போட்டியில் கொல்கத்தா அணி இன்று வடகிழக்கு அணியை எதிர்கொள்கிறது ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் மும்பை பெங்கால் அணியையும் தெலுங்கு ராஜஸ்தான் அணியையும் எதிர்கொள்கின்றன